ரானுவ தளவாடங்கள் ஏற்றுமதி திறனை அதிகரிக்க வேண்டும் என்று உள்நாட்டு தளவாட தொழிற்சாலைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மேட்டூர் அணை இன்று இரண்டாவது முறையாக நிரம்பியது

கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டி இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சிப் பணிகளில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மும்பையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் கற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்கவும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைவதற்கும் சிறப்பான திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கும் புதிய கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று பிரதமர் கூறினார் அரசினால் மட்டும் இதனை நிறைவேற்ற முடியாது என்றும் இங்கு பயிலும் இளைஞா்கள் மூலமாகத்தான் இது நிறைவேறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு புதிய கண்டுபிடிப்புகள் அடித்தளமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய தொழில்நட்பக் கழகங்களில் பயிலும் மாணவர்களின் சாதனைகளைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் ரானுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வதற்கான திறனை தளவாட உற்பத்தித் தொழிற்சாலைகள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பாதுகாப்பு தொழில் நெடும் பாதை முதற்பகுதியை இன்று தொடங்கிவைத்துப் பேசிய அவர் தரமான ரானுவ தளவாடங்களுக்கான தேவை உலகொங்கிலும் அதிகரித்துள்ளதாகத் தெரிவித்தார் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தரமான பொருட்கள் உள்நாட்டு தொழிற்சாலைகள் மூலம் கிடைத்தால் பத்து ஆண்டுகளுக்கு அவற்றை கொள்முதல் செய்ய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தத் துறையில் முதலீடு செய்பவர்கள் தங்கள் சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கம் மட்டுமல்லாமல் பாதுகாப்பு படையினருக்குத் தேவையான தரமான தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார்

ராணுவம் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது நிலச்சிவு மற்றும் வெள்ளம் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோா் வீடுகளை இழந்துள்ளதாக அங்கிருந்த வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இம்மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் நாளை கேரளா செல்கிறாா் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் அம்மாநில முதலமைச்சிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுகையில் தெரிவித்தார் கேரள வெள்ள நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் தொண்டர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுமாறு அக்கட்சித் தலைவா் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளாா் தேசிய பேரிடர் மீட்புப்படை விமானப்படை கடலோரக் காவல்படை மற்றும் அம்மாநில காவல்துறை மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரமேஷ் செனிதாலா ஆகியோர் கொண்ட குழுவினர் இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமான மூலம் பார்வையிட்டனர் மோசமான வானிலை காரணமாக இடுக்கி மாவட்டத்தை அவர்களால் பார்வையிட முடியவில்லை பின்னர் பாதிப்புகள் குறித்தும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குழுவினர் ஆய்வு செய்தனர்

அரியலூர் மாவட்டத்தில் உஜாலா திட்டத்தின் கீழ் எல்ஈடி பல்புகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை அடுத்து தங்கள் வீடுகளில் மின்கட்டண செலவு கணிசமாகக் குறைந்துள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நிரம்பும் தருவாயில் உள்ளது

லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டதை அடுத்து இரண்டாம் நாளான நேற்று டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது

எஞ்சிய வீரா்கள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டமிழந்தனா்